நாடு செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மெக்ஸிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்ஸாண்டர் ஸெவ்ரவ் கைப்பற்றியுள்ளார்

அதனை தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும்

திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மேற்கொண்ட ஆதரித்து இன்று பரப்புரை அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்குவதே தமது கட்சியின் முக்கிய குறிக்கோள் என்றார்

காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் வாக்கு சேகரித்த திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை தமது கட்சி ஆரம்ப முதலே எதிர்த்து வருவதாகவும் அவர்களின் நலனை பேணிக்காப்பதற்கான பல்வேறு நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார்

கிருஷ்ணன் உண்ணி இன்று வாக்காளர்களிடம் வழங்கினார்

முன்னதாக இங்கு செயல்படும் கோவிட் தடுப்பூசி மையத்தையும் அவர் பார்வையிட்டார்

மதுசூதனன் ரெட்டி கூறியுள்ளார்

வாக்குப்பதிவின்போது பயன்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு முகக் கவசங்களையும் அவர் வழங்கினார்

சிவசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

வனங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மணப்பாறை வன சரக அலுவலர் திரு

சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் இன்சுலின் ஊசிகள் தைராய்டு குறைபாடுகளுக்கான மாத்திரைகள் நோய் தொற்று தடுப்பு மருந்துகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும்

உலக தண்ணீர் தினம் உலக தண்ணீர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி உயர்கல்வி நிறுவனங்களில் தண்ணீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துமாறு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது

டென்னிஸ் மெக்ஸிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்ஸாண்டர் ஜெவ்ரவை கைப்பற்றியுள்ளார்